நடவடிக்கைகள் சூடு பிடித்துள்ளன

பிஜேபிதலைமையிலானஅரசுஇன்றுபெரும்பான்மையைநிருபிக்கஉள்ளது

சரியானநம்பகத்தன்மைஉள்ளசெய்திகளைஊடகங்கள் வழங்க வேண்டும் என்றுகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு வலியுறுத்தியுள்ளார்

பட்டியலில் சேர்க்கவேண்டும் என்றுஜரோப்பிய யூனியன் அமைப்பைஜெர்மனிவலிபுறுத்தியுள்ளது

பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனிவிரிவானசெய்திகள் நாடாளுமன்றதேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளநிலையில் நாடுமுழுவதும் அரசியல் நிலவரம் சூடு பிடத்துள்ளது புதுதில்லியில் பிஜேபியின் மத்தியதேர்தல் குழு நேற்று இரவு ஆலோசனைநடத்தியது இந்தகூட்டத்தில் பிரதமர் திருநரேந்திரமோடி பிஜேபிதலைவர் திருஅமித் ஷா மத்தியஅமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திருஅருண் ஜேட்லிமற்றும் திருநிதின் கட்கரிஆகியோரும் கட்சியின் மூத்ததலைவர்களும் கலந்த்கொண்டனர் வேட்பாளர்களைதெரிவு செய்யும் இந்த இரண்டாவதுகூட்டத்தின் முடிவில் பட்டியல் வெளியிடப்படும் என்றுஎதிர்பார்க்க்ப்பட்டது

அம்மாநிலத்திற்கானபிஜேபிமாநிலத் தலைவர் திருஅனில் ஜெயின் புதுதில்லியில் இதனைதெரிவித்தார் காங்கிரஸ் ஒன்பதவேட்பாளர்கள் அடங்கியஆறாவதபட்டியலைவெளியிட்டது மகாராஷ்ட்ராவில் ஏழு வேட்பாளர்களும் கேரளாவில இரண்டுவேட்பாளர்களும் நேற்றுஅறிவிக்க்ப்பட்டனர்

இதுதொடர்பாகஆலோசனைஎதுவும் நடைபெறவில்லைஎன்றுஅவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் மக்கள் தேசியக் கட்சியின் தலைவர் மெஹ்பூபாமுஃப்திகாங்கிரஸுடன் கூட்டணிஅமைக்கவில்லைஎன்றுகூறினார் ஜம்முவில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலத்தில் உள்ள ஆறு மக்களவைதொகுதிகளிலும் தமதுகட்சிதனித்தபோட்டியிடும் என்றார்

இதனிடையேதமிழநாடுமற்றும் மகாராஷ்ட்ராவில் செலவினபார்வையாளர்களைதேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது தேர்தல் காலத்தில பணபட்டுவாடா வாக்காளர்களுக்கு இலவசங்களைதருவதுஉள்ளிட்டபல்வேறுநடவடிக்கைகளைகண்காணிக்கும் பணிகளைஅவர்கள் மேற்பார்வையிடுவார்கள் சமூக வலைத்தளங்களில் தேர்தல் நடத்தைவிதிமுறைகளைகண்காணிப்பதற்குதேர்தல் ஆணையம் நேற்றுஆவோசனைகூட்டம் நடத்தியது

வலைத்தளங்களுக்கென்றுசிற்ப்பு சமூக நடத்தைவிதிமுறைகளைவடிவமைக்குமாறுதலைமைதேர்தல் ஆணையர் திருசுனில் அரோராவலியுறுத்தினார்

அஇஅதிமுக திமுகதலைமயிலானகூட்டணிகட்சிகளில் பிஜேபிகாங்கிரஸ் தவிர இதரக் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன

நக்சல் பாதித்தஅவுரங்காபாத் கயா நவாடாமற்றும் ஜம்முா இல் பலத்தபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அம்மாநில ஆளுநர் மிருதுளாசின்ஹாஅரசுஅமைக்குமாறுபிஜேபிக்குஅழைப்பு விடுத்துள்ளநிலையில் இன்றுசிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது

திருநங்கை கௌரிசாவந்த் தேர்தல் பிரதிநிதியாகநியமிக்கப்பட்டதையடுத்து நாட்டில் உள்ளதிருநங்கையர்கள் அந்தபிரிவின்கீழ் தங்களைவர்க்காளர்களாகபதிவு செய்துகொள்வதற்குஅதிகவாய்ப்புள்ளதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்களவைதேர்தலில் வாக்காளர்களின் எண்ணிக்கையைபெருக்குவதற்குபிரபலவிளையாட்டுவீரர்கள் திரைப்படநட்சத்திரங்கள் இலக்கியவாதிகள் போன்றவர்களைபிரதிநிதிகளாகதேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது செய்தியையும் வியூகங்களையும் கலந்துவிடாமல் சரியானநம்பகத்தன்மைஉள்ளசெய்திகளைஊடகங்கள் வழங்க வேண்டும் என்றுகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு வலியுறுத்தியுள்ளார் நடைபெற்றநிகழ்ச்சியில் பேசியஅவர் ஜனநாயகத்தைபாதுகாக்கும் புதுதில்லியில் நான்காவது துணாகஉள்ளஊடகங்கள் பொறுப்பானமுறையில் நடந்துகொள்ளவேண்டும் என்றார்

வாக்களிக்கவேண்டும் என்பதுஉரிமைமட்டுமல்ல ஜனநாயககடமைஎன்றும் அவர் கூறினார் பாகிஸ்தானில் செயல்படும் ஜெய்ஷ் ஈமுகமத் தீவிரவாதஅமைப்பின் தலைவர் மசூத் அசாரைஉலகபயங்கரவாதிகளின் பட்டியலில் இடம்பெறசெய்யுமாறுஜெர்மனி ஐரோப்பிய யூனியன் அமைப்பைவலியுறுத்தியுள்ளது

இம்பாலில் உள்ளஹப்தா கஞ்செய்பங்க் என்ற இடத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் இன்றுஉரையாற்றுகிறார் மணிப்பூர் ப்பு மாநிலதிரைப்படமேம்பாட்டு சங்கத்தின் கலைஅரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திருராகுல்காந்திமாணவர்களுடன் உரையாடுகிறார் கர்த்தார்பூர் விரைவு சாலைகுறித்ததொழில்நுட்பவல்லுநர்கள் கூட்டம் நேற்றுநடைபெற்றது

நாட்டின் முதல் லோக்பால் அமைப்பின் தலைவராகஉச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதிபினாக்கிசந்திரகோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் மாளிகைநேற்றவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் குடியரசுத்தலைவர் ஊழலுக்குஎதிரானநடவடிக்கைமேற்கொள்வதற்குஅமைக்கப்பட்டுள்ளலோக்பால் அமைப்பின் தலைவராகஅவர் செயல்படுவார் என்றுகூறப்பட்டுள்ளது

லோக்பால் அமைப்பில் நான்குநீதிபதிகளும் நான்குசட்டவல்லுநர்களும் இடம் பெறுவார்கள் லோக்பால் சட்டத்தின் கீழ் மத்தியிலும் மாநிலங்களிலும் ஊழலுக்குஎதிரானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்

நேபாளில் நடைபெறும் தெற்காசியகால்பந்துகூட்டமைப்பு மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியின் அரையிறுதிஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது